் தில்லி கெங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசியக் கொடியை ஏற்றிவைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார்

வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்று ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது

இதை முன்னிட்டு இன்னும் சற்று நேரத்தில் தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசியக் கொடியை ஏற்றிவைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார் பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலி காலை மணி ஏழு ஐந்து முதல் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் நேரடியாக ஒலிப்பரப்பு செய்கிறது அகில இந்திய வானொலியின் எஃப் எம் ரெயின்போ எஃப் எம் கோல்டு விவித்பாரதி உள்ளிட்ட அனைத்து அலைவரிசைகளிலும் அஞ்சல் செய்யப்படும் மாநிலங்களில் முதலமைச்சா்கள் தேசிய கொடியை ஏற்றிவைத்து உரையாற்ற உள்ளனா் சென்னை தலைமை செயலகத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான கொடிமரத்தில் முதலமைச்சா் திரு ளடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றிவைத்து சுதந்திரதின உரை ஆற்றவுள்ளார் யூனியன் பிரதேசங்களிலும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் கல்வி நிலையங்களிலும் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் இந்திய தூதரக அலுவலகங்களில் அந்நாடுகளில் வசிக்கும் இந்திய மக்களின் பங்கேற்புடன் சுதந்திரதின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது தில்லி சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளதால் அகில இந்திய வானொலியில் ஒலிப்பரப்பாகும் ஆகாஷ்வாணி தமிழ் செய்தியறிக்கை காலை ஏழேகால் மணிக்கு பதிவாக காலை மணி ஒன்பது பத்துக்கு ஒலிப்பரப்பாகும் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் செயல்பாடுகள் வெளிப்படையான நிர்வாகம் உள்ளிட்ட குதந்திர இந்தியாவின் இலக்குகளை அடைய ஒன்றுபட்டு செயவ்படுவோம் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் அந்தப் பகுதிகளுக்கு மிகுந்த பயனை அளிக்கும் என்றும் அங்குள்ள மக்கள் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள குடிமக்கள் பெறுகின்ற அனுபவிக்கின்ற உரிமைகளையும் சலுகைகளையும் வசதிகளையும் பெறுவதற்கு வழிகாணப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்று வீர முழக்கமிட்ட மகாகவி பாரதியார் விடுதலை இந்தியாவிற்கான இலக்குகளை தமது பாடல் மூலமாக தெரிவித்ததை குடியரசுத்தலைவர் சுட்டிக்காட்டினார்

அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் வேறபாடுகளை மறந்து தேச நலன் தொடர்பான பிரச்சினைகளில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் சண்டிகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தளிகொள்கை இருப்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி என்றாலும் தேசநலன் என்று வரும்போது அவற்றையெல்லாம் மறந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார் தேச பற்றுடனும் உண்மையாகவும் தன்னவமற்ற முறையிலும் பாடுபட்ட தலைவர்களின் அடிச்சுவட்டை அரசில்வாதிகள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் இந்திய விமானப்படை வீரர் விங் கமாண்டர் அபினந்தன் வர்தமானுக்கு வீர் சக்ரா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு பசுமை வீடுகள் திட்டத்தின்கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார்

மேட்டுர் அணைக்கான நீர்வரத்து நேற்று முன்தினம் முதல் குறைந்துகொண்டு வந்த நிலையில் நேற்றிரவு முதல் மீண்டும் அதிகரித்துள்ளது

அத்திவரதரை வைக்கப்போகும் அனந்தசரஸ் குளத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் பரிசோதிக்கப்பட்ட நீரை மட்டுமே நிரப்ப வேண்டும் என்று சென்னை உயா்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அத்திவரதரை குளத்தில் வைப்பதற்கு முன் அந்த குளத்தை தூா்வார வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஆதிகேசவலு இவ்வாறு உத்தரவிட்டாா் காவிரி நீரை குத்தப்படுத்தி குளத்தை நிரப்பலாம் என அண்ணாப் பல்கலைக் கழகம் பரிந்துரை செய்துள்ளதாக முன்னதாக நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கான புத்தக பைகள் மற்றும் காலணிகள் கொள்முதலுக்கான ஒப்பந்தப் புள்ளிகளைத் திறக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி ஆதிகேசவலு காலணி மாதிரிகள் எந்த ஆய்வகத்தில் செய்யப்படும் என்ற விவரத்தை அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டாள்

நாடாளுமன்றத்தில் மோட்டார் வாகன சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதால் போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராத தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது

மேலும் ஓட்டுநர் உரிமம் மூன்று மாதங்கள் தகுதியிழப்பு செய்யப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது

இருவரி செய்திகள் இந்தியாவும் சீனாவும் விரைவில் வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் கிரேக்கத்தில் உள்ள எவியா தீவில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீயால் எழுந்துள்ள புகை ஏதென்ஸ் நகரை சூழந்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் ஒட்டுமொத்த நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அரசு செய்தித்தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சால் தெரிவித்துள்ளார் வருமானவரி செலுத்துவோருக்கு வருமானவரித் துறை பல்வேறு வசதிகளை செய்து தந்துள்ளதாக வருமானவரித் துறையின் இணை ஆணையா் திரு பி சுரேஷ் ராவ் கூறியிருக்கிறாா் நாமக்கல் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் பாசன விவசாய சங்கங்களின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுவரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் பார்வையிட்டார் பயனிகள் நெரிசலை கருத்தில்கொண்டு ராமேஸ்வரத்திலிருந்து ஐதராபாத்துக்கு தெற்கு ரயில்வே சிறப்பு கட்டண சிறப்பு ரயிலை இயக்குவதாக அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்று ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது

இந்தத் தொடரின் முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டது இரண்டாவது மற்றும் மூன்றாவது போட்டியில் இந்தியா வெற்றிபெற்றது